நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார்

நாராயணசாமி கோரியுள்ளார் மோடி வங்கக் கடலை சுற்றி உள்ள பிராந்தியத்தில் கலை கலாச்சாரம் மற்றும் கடல்சார் சட்டங்களின் ஆராய்ச்சிக்கு இந்தியாவின் நாலாந்தா பல்கலை கழகத்தில் வங்கக்கடல் ஆய்வு மையம் தொடக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

இவர்களில் இலங்கை அதிபர் திரு மைதரிபால சிறிசேனாவை இன்று திரு நரேந்திரமோடி இருதரப்பு ரீதியில் சந்தித்துப் பேசினார் வங்க தேச பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா வையும் இன்று அவர் சந்திக்கிறார் நேபாளத்தின் புகழ்பெற்ற பசுபதிநாத் ஆலய வளாகத்தில் இந்தோ நேபாள் நட்புறவு தர்மசாலையை நேபாள பிரதமருடன் இணைந்து திரு நரேந்திரமோடி துவக்கி வைக்கிறார் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதன் மூலம் அண்டை நாடுகள் மற்றும் அண்டை நாடுகளை தாண்டிய கிழக்காசிய நாடுகள் உடனான உறவுகளுக்கு இந்தியா உயர் முக்கியத்துவம் அளித்து வருவதை வெளிப்படுத்தும் என்று பயணத்திற்கு முன்னர் வெளியிட்ட செய்தியில் திரு நரேந்திரமோடி கூறினார்

அருண் ஜெட்லி கூறியுள்ளார் இவ்வாண்டில் பிரான்ஸை விட பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்து இருப்பதை இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் சுட்டிக்காட்டினார்

இட ஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் சொந்த மாநிலம் அல்லாத இதர மாநிலங்களில் தங்களின் ஜாதி இடஒதுக்கீட்டு பட்டியலில் இல்லையென்றால் அம்மாநிலங்களில் இடஒதுக்கீட்டு சலுகைபெற முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது இப்பிரச்சனை தொடர்பான மனுக்கள்மீது நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து உறுப்பினர் பெஞ்ச் இன்று இவ்வாறு தீர்ப்பு அளித்தது கல்வி அல்லது வேலை வாய்ப்பிற்காக ஒரு மாநிலத்தில் இருந்து மற்றொரு மாநிலத்திற்கு செல்லும் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை புதிய மாநிலத்திலும் தாழ்த்தப்பட்ட பிரிவினராக அப்படியே கருதிவிட முடியாது என்று நீதிபதிகள் கூறினர் டெல்லி தலைநகர் பிரதேசத்தை பொருத்த வரை மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு கொள்கைகள் டெல்லிக்கும் பொருந்தும் என ஐந்து உறுப்பினர் அமர்வின் நான்கு நீதிபதிகள் கூறியபோதிலும் நீதிபதி பானுமதி ஒருவர் மட்டும் இக்கருத்தை ஒப்புக்கொள்ளவில்லை

ஜே டி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ஜாமீன் அனுமதியை நீட்டிக்கக் கோரி தாக்கல் செய்த மனுவை ஜார்கண்ட் உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து அவர் இன்று ராஞ்சியில் சிபிஜ சிறப்பு நீதிமன்றத்தில் சரண் அடைந்தார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் அவரை பீர்சா முண்டா சிறையில் அடைத்தனர் கேரளா கேரளத்தை சேர்ந்த அனைத்து கட்சி பிரதிநிதி குழு ஒன்று இன்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கை சந்தித்து வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு கூடுதல் மத்திய உதவி கோரியது காங்கிரஸ் சி பி எம் ஆர்

வெளிநாட்டு உதவி பெறுவதற்கு எதிரான கட்டுப்பாடுகளை நீக்கவும் தாங்கள் கோரியதாகவும் வெளியுறவு அமைச்சரிடம் பேச உள்துறை அமைச்சர் உறுதி அளித்திருப்பதாகவும் இக்குழுவில் இடம் பெற்றவர்களில் ஒருவரான மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

கே ஆண்டனி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் விஜயன் இதற்கிடையே கேரள வெள்ள நிவாரண பணிகளுக்கு தேவையானவெளிநாட்டு உதவிகள் உள்ளிட்ட உதவிகளை பெற சட்ட ரீதியிலான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என கேரள முதலமைச்சர் திரு

வெள்ள நிலவரங்கள் மற்றும் நிவாரண பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நடைபெற்ற கேரள சட்டமன்றத்தின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் அவர் இதை தெரிவித்தார்

வெள்ளத்தினால் ஏற்பட்டுள்ள சேதம் நடப்பு நிதியாண்டிற்கான மாநிலத்தின் மொத்த திட்ட ஒதுக்கீடுகளை காட்டிலும் அதிகம் என்றும் உதவிகள் எங்கிருந்து கிடைத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையிலேயே அரசு இருப்பதாகவும் அவர் கூறினார் கருணை மதிப்பெண் இவ்வாண்டு தமிழில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

எடப்பாடி மருத்துவத் துறையில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாகவும் தமிழக மருத்துவத் துறை பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிச்சாமி கூறியுள்ளார் இன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோனேரிபட்டியில் பல்வேறு வசதிகள் அடங்கிய புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழக அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளுக்கு நிகராக வசதிகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார்

பிரபாகர் இன்று நேரில் பார்வையிட்டார் அழகிரி திமுக தம்மை மீண்டும் சேர்த்துக்கொண்டால் திமுக தலைவர் திரு

க

க

கட்சித் தலைமை உடன் ஒருங்கிணைந்து செயல்பட தாம் தயார் என குறிப்பிட்ட அவர் தாமும் தமது ஆதரவாளர்களும் இதைப் பலமுறை வலியுறுத்திய பின்னரும் கட்சிதான் தங்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ளவில்லை என்றார் இதே நிலை நீடித்தால் அடுத்த மாதம் நடைபெற உள்ள பேரணிக்கு பின்னர் அடுத்தக்கட்ட நடவடிக்கை குறித்து தலைவர்களுடன் கலந்துபேசி முடிவெடுக்கப்படும் என்று திரு

க அழகிரி மேலும் கூறினார் நாராயணசாமி நீக்கத்தின் பயன்கள் பணமதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறிவந்த கருத்துக்கள் தவறானவை என்பதை நேற்று ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கை வெளிப்படுத்தி இருப்பதால் பிரதமர் இது குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமென புதுவை முதலமைச்சர் திரு

பணமதிப்பு நீக்கத்தால் நாட்டின் பொருளாதாரம் இரண்டு சதவிகிதம் வரை பாதிக்கப்படும் என முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் வெளியிட்ட கருத்தே நிஜமாகி இருப்பதாகவும் பணமதிப்பு நீக்கத்தை தொடர்ந்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கு பிரதமரே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறினார் பெட்ரோல் டீசல் விலை முன் எப்போதும் இல்லாத அளவில் உயர்த்தப்பட்டு இருப்பதை திரு நாராயணசாமி சுட்டிக்காட்டி இதன் விளைவுகள் அடுத்த ஆண்டு மக்களவை தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றார் விலை விகிதங்களை அன்றாட அடிப்படையில் நிர்ணயிப்பதால் விலைகளை கட்டுப்படுத்த முடியும் என்ற அரசின் கருத்து பொய்யாகிவிட்டதாகவும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் எல்லா துறைகளுமே பாதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்து வருவதற்கும் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளே காரணம் என்று திரு நாராயணசாமி குற்றம் சாட்டினார்

நன்கொடையும் கேரள அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஒடிசாவில் இருந்து கிழக்கு கடற்கரை வழியாகப் படகுப் போக்குவரத்து விளையாட்டு மற்றும் கலாச்சார விவகாரங்கள் குறித்து இன்று சந்திக்கும்போது விவாதிக்கப்பட்டதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன

டெர்ட்ராண்ட் ஹார்டிங் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார்

மரப்பாலத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சமூக நலத்துறை அமைச்சர் திருகந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி நகர தீயணைப்பு நிலையத்தில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைத்தன சமையலறை அடுப்பில் இருந்து பரவிய தீப்பொறிகளே விபத்துக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி கோரியுள்ளார்